வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு

தேசிய அளவிலான முழுமையான கட்டுப்பாடுகளை அறிவிக்கும் எண்ணம் மத்திய அரசிடம் இல்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு

காணொளி காட்சி மூலம் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது கடந்த வாரம் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார்

மேலும் போர்க்கால அடிப்படையில் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

மோடி நிறுவனம் மற்றும் கல்வி முறையை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இளைஞர்கள் மற்றும் அவர்களின் திறமையை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் இளைஞர்களின் பங்கேற்பினால் மட்டுமே சுயசார்பு இந்தியக் கனவு நனவாகும் என்றும் பிரதமர் உறுதிபடத் தெரிவித்தார் தொடர்ந்து பாரத ரத்னா டாக்டர் பாபாசாகேப் அம்பேத்கார் குறித்து பேசிய பிரதமர் அம்பேத்கரின் கருத்துக்கள் இந்தியாவுக்கும் இந்திய பிரஜைகளுக்கும் அமைதியான மற்றும் வெற்றிகரமான பாதையை பின்பற்றுவதில் உதவிகரமாக உள்ளது எனக் குறிப்பிட்டார் சுதந்திரப் போராட்டத்தின் போது நமது சுதந்திரப் போராட்ட வீரர்கள் புதிய ஜனநாயக இந்தியாவை உருவகப்படுத்தி இருந்ததாகவும் அதற்கு பாபா சாகேப் அம்பேத்கரின் சட்ட வடிவமைப்பு வழிகாட்டியதாகவும் அவர் மேலும் கூறினார் தற்போதைய சூழ்நிலையில் தேசிய அளவிலான முழுமையான கட்டுப்பாடுகளை அறிவிக்கும் திட்டம் ஏதும் மத்திய அரசிடம் இல்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் உலக வங்கிக் குழுமத்தின் தலைவர் திரு

ஐதராபாத்தில் இருந்து ஆயிரம் வயால்கள் ரெம்டெசிவீர் எனப்படும் கொரோனா சிகிச்சை மருந்தை கொண்டு அவர் கொண்டு வந்தார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றுப் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளைத் தீவிரப்படுத்தும் பொருட்டு தனியார் மருத்துவ கல்லூரிகளும் சுகாதாரத் துறையுடன் ஒருங்கிணைக்கப் பட்டுள்ளன இது தொடர்பாக சுகாதாரத் துறை இயக்குநர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் தொடர்பு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டனர்

மேலும் அம்பேத்கார் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சுப்ரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அதிமுக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் திரு அன்பழகன் மற்றும் காரைக்காலில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் சர்மா மற்றும் ஏனாமில் மண்டல நிர்வாகி திரு அமன்சர்மா ஆகியோர் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன சட்டப்பேரவை செயலர் திரு முனுசாமி மற்றும் அதிகாரிகள் வளாகத்திற்குள் எந்தெந்த இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்தனர்

சட்டப்பேரவை வளாகத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய கேமராக்கள் பொருத்துமாறு காவல்துறை ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு

தேசிய அளவிலான முழுமையான கட்டுப்பாடுகளை அறிவிக்கும் எண்ணம் மத்திய அரசிடம் இல்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்